மாநிலஅரசுகள் முழுமையாககொண்டுசேர்க்கவேண்டும் என்றபிரதமர் திருநரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார்

போட்டியில் மும்பையில் இன்றுநடைபெறும் ஜபிஎல் ஆட்டத்தில் சென்னைஅணி பெங்களூருஅணியையும் சென்னையில் நடைபெறும் மற்றொருஆட்டத்தில் ஹைதராபாத் அணி தில்லிஅணியையும் எதிர்கொள்கின்றன

தமதுகருத்துகளைவானொலிவாயிலாகமக்களிடம் பிரதமர் பகிர்ந்துகொள்ளும் மன் கீபாத் உரைநிகழ்ச்சி இன்று இடம்பெற்றது

கடந்தஒராண்டுகாலத்தில் பல்வேறுஅனுபவங்களைமருத்துவர்கள் பெற்றிருப்பதாகபிரதமர் குறிப்பிட்டார் நோய்த்தொற்றுகுறித்தசந்தேகங்கள் இருந்தால் அதனைமருத்துவர்களிடம் கேட்டுவிளக்கம் பெறுமாறுமக்களைஅவர் கேட்டுக்கொண்டார்

இந்த இலவசதடுப்பூசிதிட்டத்தின் பயன்களைமக்களிடம் முழுமையாககொண்டுசேர்க்கவேண்டும் என்றுமாநிலஅரசுகளைகேட்டுக்கொண்டார்

தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ளஅனைத்துநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

தமிழகத்தில் அத்தியாவசியசேவைகளுக்குமட்டுமே இன்றுஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது சென்னைநகரின் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் வாகனசோதனையில் ஈடுபட்டுள்ளனர் வணிகநிறுவனங்கள் கடைகள் உள்ளிட்டவை மூடப்பட்டுள்ளதுடன் பேருந்துபோக்குவரத்தும் ரத்துசெய்யப்பட்டுள்ளது மதுரை துத்துக்குடி நாமக்கல் காஞ்சிபுரம் திருவாரூர் கன்னியாகுமரி சேலம் புதுக்கோட்டை கள்ளக்குறிச்சி கரூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் விழுப்புரம் நீலகிரி நெல்லைஉள்ளிட்டதமிழகத்தின் பல்வேறுமாவட்டங்களிலும் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் இன்றிவெறிச்சோடிகாணப்படுவதாகஎமதுசெய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்

கர்நாடகா சத்தீஷ்கர் மத்தியபிரதேசம் உள்ளிட்டமாநிலங்களுக்கும் ரெம்டெசிவிர் ஒதுக்கீடுஅதிகரிக்கப்பட்டுள்ளதாகமத்தியஅரசுதெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று இரண்டுஆட்டங்கள் நடைபெறுகின்றன